அரசின் இலக்கு சாத்தியமே என்று உள்துறை அமைச்ச் திரு அமித் ஷா தெரிவித்திருக்கிறார்

பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

வர்மா சாய் பிரணீத் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன்

நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் எதிர்மறையான விஷயங்களையே மக்களிடம் பரப்பி வருவதாக அவர் குற்றம்சாட்டினார்

வருங்காலத்தில் ஏற்படும் வேலையின்மை பிரச்சினைக்கு திறன் இந்தியா திட்டத்தின் மூலமே தீர்வு காணமுடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கு கணக்கெடுப்பு நடைபெறும்போது எந்தவொரு ஆவணமும் கேட்கப்படாது என்றும் கைரேகையும் பதிவு செய்யப்படாது என்றும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் இடம்பெற உள்ள கேள்விகள் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று புதுதில்லியில் நேற்று உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்த அறிவிக்கையை பெரும்பாலான மாநிலங்கள் வெளியிட்டுள்ளன என்றும் அவர்கள் கூறினர் இந்தாண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இந்த பதிவேட்டிற்கான கணக்கெடுப்பு அசாம் மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என்றும் இது நாட்டு மக்களிடம் நடத்தப்படும் வழக்கமான பதிவுதான் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மாணவர்களிடையே நிலவும் தேர்வு குறித்த பதற்றத்தை போக்கும் வகையில் அவர்களுடன் பிரதம் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை கலந்துரையாட உள்ளார் தில்லி தால்கடோரா விளையாட்டரங்களில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியை காண நாடு முழுவதும் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஆவலுடன் உள்ளனர் நாடு முழுவதிலுமிருந்து சுமார் இரண்டாயிரம் மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக மதுரை மாவட்டம் திருபரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவி மீனாட்சி தெரிவித்தாா்

இந்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்ற உள்ளாா்

காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை ஊராட்சியில் நேற்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்தகொண்டு பேசிய அவர் மக்களிடையே வேறுபாடுகள் மறைந்து சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காக கடந்த கால திமுக ஆட்சியின்போது சமத்துவபுரங்கள் தொடங்கப்பட்டதாக கூறினார் உள்ளாட்சித் தேர்தலின்போது ஷெடியூவ்ட் வகுப்பு பழங்குடியினா் பிற்படுத்தப்பட்டோா் பெண்கள் ஆகியோருக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்காமலேயே தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் அதை எதிர்த்து திமுக நீதிமன்றத்திற்கு சென்றது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பாரபட்சும் காட்டப்படவில்லை என்று அக்கட்சியின் பொருளாள் துரைமுருகன் கூறியிருக்கிறார் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக எப்போதும் கூட்டணி தம்மத்தை கடைப்பிடித்து வருவதாகவும் கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலக முடிவு செய்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்றும் கூறினார் கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகினாலும் திமுக எப்போதும் அதற்காக வருத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி விவசாயிகள் வேளாண் பணியில் தங்களுக்கு உறுதுணையாக திகழும் கால்நடைகளை அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கலிட்டு மகிழ்ச்சியாக இந்நாளை கொண்டாடுகின்றனா் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கிராமப்புற பகுதிகளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான நாளை காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலாத் தலங்களுக்கு ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் என்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன

அண்ணாசாலையிலிருந்து மெரினா கடற்கரைக்கு சிற்றுந்து சேவை இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது

வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ஏற்கனவே மருத்தவ பரிசோதனை நடத்தப்பட்டு அமைகி சீட்டு வழங்கப்பட்டிருந்தாலும் ஐல்லிகட்டு நடைபெறும் இன்றும் மறுமருத்தவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பே தகுதியுள்ள காளைகள் மற்றம் வீரர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மட்டுமே களத்தில் இறங்க அமைதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தள்ளது மேலம் ஐல்லிக்கட்டு நடைபெறம் மைதானம் வாடிவாசல் மாடுகள் நிறுத்தமிடம் வெளியேறம் இடம் பார்வையாளர்கள் அமரும் பகுதி காளைகள் மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யும் இடம் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தேவையான மருத்தவ குழுக்கள் மருத்தவ பரிசோதனைகள் செய்யும் இடம் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இருவரி செய்திகள் சீனா உடன் அமெரிக்கா வர்த்தக உடன்படிக்கை செய்துகொண்ட போதிலும் சீன இறக்குமதி பொருட்கள் மீதான கூடுதல் வரியை விலக்க அதிபர் திரு ட்ரம்ப் மறுத்துவிட்டார் ரஷ்ய பிரதம் திரு திமித்ரி மெத்வதேவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளாா் கஷ்மீர் பிரச்சினையை ஐ நா பாதுகாப்பு சபையில் எழுப்ப முயன்று பாகிஸ்தான் மீண்டும் தோல்வியடைந்தது புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய வெளியுறவுத் துறை அமைச்சள் திரு சொ்ஜி லாவ்ரோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினாா் புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ஹசன் மஹ்மூத் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட ஜம்மு கஷ்மீர் மாநில காவல்துறை துணை கண்காணிப்பாளா் தேவிந்தா் சிங்கிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட வீரதீர செயல்களுக்கான பதக்கங்களை பறிக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் சிவசேனா தொடா்பு வைத்திருந்ததாக அக்கட்சியின் மூத்தத் தலைவா் திரு சஞ்சய் ரவுத் கூறியிருக்கிறார் சபரி மலையில் நேற்று மகர ஜோதியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் நாடாளுமன்ற அலுவல் மொழி குழுவின் இரண்டாவது துணைக் குழுவினர் சென்னை ஆவடியில் மத்திய ரிச்வ் காவல் படையினருடன் நேற்று பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினா் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷிய மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சவுரவ் வா்மா சாய் பிரணீத் ஆகியோரும் மகளிா் பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன்

இவர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பானின் சுயாக்கா டாக்கா ஆஷியை எதிர்கொள்கிறார் இனி தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்திகள்

சைக்கிள் துப்பாக்கிச் சுடுதல் மல்யுத்தம் ஆகிய பிரிவுகளில் பதக்கங்களுக்கான போட்டிகளும் இன்று நடைபெற உள்ளன

ஹரியானாஇரண்டாவது இடத்திலும் உத்திரபிரதேசம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன